ஆளுநரிடம் அளித்தன

நிறைவடைந்தது

தாக்கல் செய்யுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா முதலமைச்சராக பிஜேபி யிள் திரு தேவேந்திர பட்நவிஸ் பதவியேற்றதை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு நாளை பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அசோக் பூஷன் திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிய் கோஷியாரியின் முடிவு குறித்து தெரிவிக்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அவகாசம் வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் அதிகபட்ச ஆதரவு இருந்ததன் அடிப்படையிலேயே அரசு அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார் இது தொடர்பாக ஆளுநர் மேலும் ஆய்வு செய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் அவசியம் இல்லை என்று அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க சிவசேனா பிஜேபி மற்றம் தேசியவாத காங்கிஸ் கட்சிகளுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அதன் பின்னரே குடியரசுத் தலைவா் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாகவும் திரு மேத்தா தெரிவித்தார் ஆளுநரின் கடிதங்களை அவர் நீதிமன்றத்தில் சமர்பித்தார்

பிஜேபி க்கு அதரவு அளிப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் உறப்பினர்கள் திரு அஜித்பவாரிடம் கூறியுள்ளனரா என்று கேள்வி எழுப்பிய தேசியவாத காங்கிரிஸ் காங்கிரஸ் சார்பில் வாதாடிய முத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி மகாராஷ்டிராவில் அரசு அமைப்பதில் மோசடி நடந்திருப்பதாகக் கூறினாா் இதனினடயே சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவினர் இன்று காலை ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு உரிமை கோரி மனு ஒன்றை அளித்தனர் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி அமைத்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தது இரு அவைகளும் நாளை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மகாராஷ்டிரா அரசியல் விவகாரத்தை எழுப்பி அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று கோஷமிட்டு அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்த அமளிக்கிடையே நான்கு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் திரு ஒம் பிர்வா எச்சரிக்கை விடுத்தார் சில உறுப்பினர்கள் பதாகைகளை எடுத்து வந்ததால் அவர்களை வெளியேற்றுமாறு அவைக் காவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் இந்த அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார் அப்போது காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராகுல்காந்தி பெயரை அழைத்து கேள்வி எழுப்புமாறு கோரினார் கூச்சல் குழப்பத்துக்கிடையே கேள்வி எழுப்பினாலும் பயனில்லை என்றும் மகாராஷ்டிராவில் ஜனநாயகம் நசுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராகுல்காந்தி கூறினார் இதனையடுத்து அவைத்தலைவர் அவையை ஒத்திவைத்தார்

இது தொடர்பாள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் விவாதம் நடத்த இயவாது என்று மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் கூறினார் அமளி நீடித்ததை அடுத்து அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது

பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிக்க இந்த சுட்டத் திருத்தம் வகை செய்கிறது முன்னாள் பிரதமர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு அச்கறத்தல் ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கும் இச்சட்டத்தில் பாதுகாப்பு அளிக்க மசோதா வகை செய்கிறது

மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதிலில் இதை தெரிவித்துள்ள அவர் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் பல்கலைக்கழக மானியக் குழு தயாரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் காலிப் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காற்றின் தரம் பாதுகாப்பான குடிநீர் குப்பை மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பஞ்சாப் ஹரியானா உத்தரபிரதேசம் தில்லி ஆகிய பகுதிகளில் காற்று மாசு ஏற்படுவதைத் தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் தரமற்ற காற்றை கவாசிக்கும் மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தற்போது எழுந்துள்ள சூழ்நிலையைக் கருத்தில்கொண்டு அரசு நிர்வாகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் இதற்கு சம்மந்தப்பட்ட விவசாயிகளும் பொறுப்பாவார்கள் என்றும் உச்சநீதிமன்ற பெஞ்ச் கூறியது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இதுதொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் கங்கை யமுனா உள்ளிட்ட ஆறுகளில் கலக்கும் கழிவுகளைத் தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான மனு தூக்கல் இன்று நிறைவடைந்தது அந்த தொகுதிகளில் வேட்பு மனுக்களின் பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கும்முளா மேதினி நகர் ஆகிய இடங்களில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மராண்டி ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத் தலைவர் திரு சுரேஷ்குமார் மஹாத்தோ ஆகியோரும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் காங்கிரஸ் ஆர் ஜே டி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தேர்தல் பேரணி நடத்தவுள்ளன ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்

நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டுக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க சிறப்புகளை எடுத்துரைக்கும் டிஜிட்டல் கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் வழக்கமான நடவடிக்கை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும்

இந்நாளை நினைவுகூறும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குண்டுகளை வெடிக்கச் செய்யும் ஐஇடி கருவிகளுடன் மூன்று பேரை தில்லி போலீசார் இன்று கைது செய்தனர் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த சிறப்பு பிரிவு காவல் துறை துணை ஆணையர் திரு பிரமோத் குஷ்வாஹா ஜஎஸ் தீவிரவாத அமைப்பில் தூண்டுதலின் பேரில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்த இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் அது முறியடிக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறினார்

வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் மானியத்துடன் கூடிய கடன் பெறுவோருக்கான தகவல் இணையதள வசதியை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

சையது மோடி சா்வதேச பேட்மிண்டன் போட்டி நாளை லக்னோவில் தொடங்குகிறது